மேலும் பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

திரிணமுல் காங்கிரஸ் அரசு மேம்பாட்டிற்கு எதிரானது என்று பிரதமர் குற்றம் சாட்டினார்

இந்த பயணத்தின்போது ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியை அவர் பார்வையிடுகிறார் மேலும் விஜய்ப்பூர் மற்றும் அவந்திபுராவில் அமைக்கப்படவுள்ள எய்ம்ஸ் மருத்துவனைகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய அரசுக்கு சொந்தமான வடமண்டலத்திற்கான மக்கள் தொடர்புத்துறை நிறுவன வளாகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் லடாக் மண்டலத்தில் முதன்முறையாக பல்கலைக்கழகம் ஒன்றையும் அவர் தொடங்கி வைக்கிறார் லே யில் உள்ள குஷோக் பாக்குலா ரிம்போச்சி விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த பயணத்தின்போது ப்ரீநகரில் அஸ்ஸாம் குஜராத் ஹரியானா ஒடிசா மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் ஜம்மு காஷ்மீரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்தியஅரசின் இடைக்கால பட்ஜெட் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் தர்காப்பூர் நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துகொண்டு உரையாற்றினார் மேற்குவங்கத்தில் ஆளும் மம்தாபானர்ஜி தலைமயிலான அரசு வளர்ச்சிக்கு எதிரான அரசு என பிரதமர் குற்றம் சாட்டினார் கிராமப்புற மக்களின் நலன்களை மேற்குவங்க அரசு புறக்கணித்து விட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் என்ற மத்திய அரசின் மருத்துவக்காப்பீட்டு திட்டத்தை ஏற்க அந்த அரசு மறுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார் பிஜேபி தொண்டர்களை கொலை செய்து மாநிலத்தில் ஜனநாயகத்தை அழிக்கும் நடவடிக்கையில் திரிணமூல் காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் கொல்கத்தாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நான்கு ஆண்டுகளுக்கு முன் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்றும் சிட்பண்டு ஊழல் மற்றும் பாதுகாப்பு பேர ஊழல் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்கள் காவல்காரனை விரும்ப மாட்டார்கள் என்றும் கூறினார் திரிணமுல் காங்கிரஸ் அரசு மேம்பாட்டிற்கு எதிரானது என்று பிரதமர் குற்றம் சாட்டினார்

கானா சைந்தியா மற்றும ஹிஜிவி நாராயண்கர் ஆகிய மின்சார ரயில்வே பாதைகளையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் இந்த மின்வழி பாதையின் மூலம் கிராமப்பகுதி மக்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என்றும் பொருட்களை தரிதமாக எடுத்துச்செல்ல இந்த ரயில்பாதை உதவும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

முற்றிலும் மத்திய உதவியுடனான இத்திட்டத்தின்படி விவசாயிகள் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணைகளில் பெறுவார்கள் வரும் மக்களவை தேர்தலில் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு மக்களின் ஆலோசனையை பெறும் ஒரு மாத கால நடவடிக்கையை பிஜேபியை தொடங்கியுள்ளது இந்த நடவடிக்கைக்கு மோடியுடனான பாரத மனதின் குரல் எனப்பொருள்படும் பாரத் கி மன் கி பாத் மோடி கி சாத் என்று பெயரிடப்பட்டுள்ளது பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் புதுதில்லியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா கட்சியின் மூத் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள் என்று அவர் கூறினார் பிஜேபியின் ஊடகப்பிரிவின் தலைவரும் மாநிலங்களவை உறப்பினருமான திரு அனில் பாலோனி வெளியிட்ட அறிக்கையில் மக்களின் கருத்துக்களை அறிவதற்காக பிஜேபி பல்வேறு வழிமுறைகளை கையாளும் என்று கூறினார் சத்தியத்திற்கு சேவை புரியவும் சமுதாயத்தின் நடப்புகளை கண்ணாடியாக பிரதிபலிக்கவும் பத்திரிகைத் தொழில் சிறந்தது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் கேரள மாநிலத்தில் நேற்று கொல்லம் பத்திரிகை கிளப் பின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கடந்த பல்வேறு ஆண்டுகளில் ஊடகங்களில் பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் இன்றைக்கு அத்துறையில் நாம் காண்பது மிகச்சிறந்த நிலைமை என கூற முடியாது என்றம் அவர் கூறினார் கருப்பு பணத்தை மாற்றிய வழக்கில் ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி சந்தா கொக்சார் அவரது கணவர் திரு தீபக் கொக்சார் வீடியோ கான் குழுமத் தலைவர் திரு வேனுகோபால் தூத் மற்றும் சிலர் மீது அமலாக்கத்துறையினர் குற்றவழக்கு பதிவு செய்துள்ளனர

மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் பங்களாதேஷ் எல்லையை மூட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டமான அலிப்பூர்துவாரில் பாலாகாட்டா என்ற இடத்தில் பேரணி ஒன்றில் அவர் பேசினார் ஒருங்கிணைந்த எல்லை மேம்பாட்டு அமைப்பினால் எல்லைக் கட்டுப்படுத்தப்படும்போது எல்லை வழியான ஊடுருவல்கள் கடத்தல் போன்ற குற்றங்கள் தடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் மாறிவரும் மக்கள்தொகை இனங்களை கருத்தில் கொண்டு எல்லையில் பாதுகாப்பை உறுதி செய்ய இது உதவும் என்றார் கூச்பீகார் மாவட்டத்தின் மாதாபந்தா என்ற இடத்தில் மற்றொரு பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு ராஜ்நாத் சிய் பொன்மய வங்கம் என்று பெயர் பெற்ற மேற்கு வங்கத்தின் பெயருக்கு திரிணமுல் காங்கிரஸ் களங்கம் ஏற்படுத்தி விட்டதாகவும் அங்கு ஜனநாயகம் ஆபத்தில் இருப்பதாகவும் கூறினார் ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் அரசியல் அல்ல என்றும் நாட்டு நிர்மாணத்திற்கும் அரசியல் பயன்படவேண்டும் என்றும் அவர் கூறினார் உக்ரைன் நாட்டில் இந்திய குடிமகன் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு இருப்பது குறித்து அந்த நாட்டு அரசின் உயர்நிலை அதிகாரிகளுடன் இந்தியா தொடர்பு கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார் நேற்று அவர் தமது டிவிட்டர் செய்தியில் உக்ரைனில் உள்ள இந்திய துதருடன் இந்த சம்பவம் குறித்து பேசியிருப்பதாக அவர் தெரிவித்தார் அனுஜ் கோயல் என்ற இந்த இந்திய நபரை கண்டுபிடிக்க உதவுமாறும் பிரதமரையும் தம்மையும் பெண் ஒருவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியறவு அமைச்சர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உத்யாநோத்சவ் விழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை தொடங்கி வைக்கிறார் இதற்கென குடியரசுத்தலைவர் மாளிகையின் மொஹல் தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்கென வரும் புதன்கிழமை முதல் மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்திருக்கும் அங்கு செல்லும் மக்கள் ஆன்மீக தோட்டம் மூலிகை தோட்டம் போன்சாய் தோட்டம் இசைத் தோட்டம் ஆகியவற்றையும் பார்க்க இயலும் இந்த ஆண்டு முதல் பார்வையாளர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட நாளில் மொஹல் தோட்டத்தை காண்பதற்கு வசதியாக மின்னனு முன்பதிவு முறை அமல்படுத்தப்படுவதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த ஆண்டு உத்யாநோத்சவ் விழாவின் முக்கிய அம்சம் தூலிப் மலர்கள் மற்றும் புதுமையான மலர்கள் ஆகியவற்றுடன் குமுலி மலர்கள் இடம்பெறுவது ஆகும் மொஹல் தோட்டத்தை காண்பதற்கு கட்டணம் ஏதும் இல்லை

இரு நாட்டு பிரதமர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்க்களை அடுத்து வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை ஈராக் தொடங்கியுள்ளது ஈராக் பிரதமர் திரு அடல் அப்டல் மாஹிரி நேற்று ட்ரைபிள் எல்வைப்பகுதியில் ஜோர்டான் பிரதமர் திரு ஓமார் அல் ராஜாஜ் ஐ சந்தித்துப் பேசினார் ஈராக் ஜோர்டானுக்கு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் பேரல் கச்சா எண்ணையை வழங்கும் எனவும் பதிலாக ஜோர்டான் ஈராக்கிற்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தம் கூறுகிறது ஜோர்டான் உற்பத்தி பொருட்கள் மீதான வரியை நீக்கவதற்கு ஈராக் ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியா நியுசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் இன்னும் சற்று நேநரத்தில் தொடங்குகிறது அணித்தலைவர் விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருப்பதால் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைமையேற்றுள்ளார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திரசிங் தோனி முழு உடல் தகுதியை பெற்றுள்ளார் என்றும் இன்றையப் போட்டியில் அவர் பங்கேற்பார் என்றும் இந்திய அணியின் உதவி பயிற்சியாளர் சஞ்சய் பங்கார் தெரிவித்தார் மகளிர் கிரிக்கெட் பேட்ஸ் உமன்களுக்கான ஐ சி சி சி ஒருநாள் சர்வதேச போட்டி தர வரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தானா முதலிடத்தைப் பிடித்துள்ளார் இந்த தரவரிசைப் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது

பந்து வீச்சாளர் தர வரிசையில் இந்திய அணித் தலைவர் மித்தாலி ராஜ் ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் வேகப்பந்து வீச்சாளர் ஜுலான் கோஸ்வாமி நான்காம் இடத்தில் உள்ளார் பூனம் யாதவ் எட்டாவது இடத்திலும் தீப்தி சர்மா ஒன்பதாவது இடத்திலும் உள்ளனர்